எச்சரித்துள்ளது

களமழை அறிவிப்பை அடுத்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளா்

அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார்

இந்தியா முன்னேறியுள்ளது

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் திரு பாலசந்திரன் தெரிவித்துள்ளார்

இதனால் கற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பருவமழை மற்றும் வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்வதற்குத் தேவையான முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக மூன்று முறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாகக் கூறினார் பேரிடர் காலங்களில் மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உயர் அதிகாரிகள் வழிகாட்டு ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் வாளிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள உச்சபட்ச எச்சிக்கை குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக நாளை ஆலோசனை நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் முன்னதாக திருப்பரங்குன்றம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை ஓமந்தூராா் அரசு பன்னோக்கு உயா் சிகிச்சை மருத்துவமனையில் நான்கு படுக்கைகள் வசதி கொண்ட அனுக்கூறு புற்றுநோய் உயர் சிகிச்சை பிரிவை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தைராய்டு நரம்பியல் தொடர்பான உயர் சிகிச்சையும் இங்கு அளிக்கப்படும் என்று கூறினார் குதியக்க தன்ம கொண்ட மருந்துகளை உடலில் செலுத்தி புற்றுநோயை குணப்படுத்துவதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகக் கூறிய அவர் தமிழகத்தில் முதல் முறையாக ஒமந்தூராா் அரசு மருத்துவமனையில் இந்த வசதி செய்யப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தாா்

மாநில கால்நடைதுறை சா்பில் ஆன்லைன் மூலமாக கால்நடைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கால்நடைகளுக்கு ஏற்பட்டுள்ள நோய்கள் குறித்தும் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தாா்

தில்லியிலும் அனைத்து மெட்ரோ நகரங்களிலும் பெட்ரேல் டீசல் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு அருண்ஜேட்லி தெரிவித்தாா் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவும் சரக்கு மற்றும் சேவை வரி கட்டமைப்பில் அதனை கொண்டு வரவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிஜேபி தேசிய செயற்குழு உறுப்பினா் திரு இல கணேசன் கூறியிருக்கிறார் கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக பல்வேறு மாநில அரசுகளுடன் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் ஒப்புதல் கிடைத்தவுடன் செயல்படுத்துவதற்கான முயற்சியை அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் கதந்திரப் போராட்ட தியாகி குப்ரமணிய சிவா வின் எண்ணப்படி பாரத மாதா சிலை அமைக்க பிஜேபி முயற்சி மேற்கொள்ளும் என்று திரு இல கணேசன் கூறினார் தமிழகத்தில் டீசலுக்கான மானிய உதவியை உயர்த்தக்கோரி ராமநாதபுரம் மற்றம் நாகை மாவட்ட மீனவா்கள் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளை விடுவிக்கவும் சேதமடைந்த படகுகளுக்கு உரிய நிவாரண உதவிகளை வழங்க வேண்டுமென்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரதமின் அனைவருக்கும் வங்கி திட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இது தொடர்பான மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி திரு எஸ் எம் சுப்ரமணியம் தகுதியில்லாத ஆசிரியர்களை நியமித்தது உறுதியானால் அவர்கள் மீதம் அவர்களை நியமித்தவர்கள் மீதம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று உத்தரவிட்டு

பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை மாவட்ட முதன்மை அம்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விளரித்த நீதிபதி திரு பிரகாஷ் இந்த உத்தரவை பிறப்பித்தார்

சுட்டவிரோத தொலைபேசி இணைப்பு முறைகேடு தொடர்பாள வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சா் திரு தயாநிதிமாறன் திரு கலாநிதிமாறன் அகியோருக்கு எதிரான சாட்சிகளின் விசாரணையை நாளை மறுநாளைக்கு ஒத்திவைத்து சென்னை சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ராஜ்கோட்டில் தொடங்கியது

டெஸ்ட் போட்டியில் முதல் முறையாக களமிறங்கியுள்ள பிரித்வி ஷா அபாரமாக ஆடி சதம் அடித்தார்

டாக்காவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இரண்டு ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது

மற்றொரு வீரர் சவுரவ் வர்மா கால் இறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தார்